மத்திய நிதிநிலை அறிக்கையில் மக்கள் அரசின் தங்களதுஎதிர்பார்ப்புகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்குமாறு பிரதமர் திரு

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் அரசு பணியாளர்களுக்கு இணையாக இவர்களுக்கும் வரையறுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கான உச்சவரம்பு தொகை ஏழரை லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார்

சட்டப்பேரவை நீட் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் விஷயத்தில் அஇஅதிமுக அரசு தொய்வின்றி செயல்பட்டு அதற்கான சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசின் தி மு க

அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்கட்சித் தலைவர் திரு

ஸ்டாலின் தமிழகத்தின் நீட் தேர்வை நடைமுறைபடுத்தக் கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் கோரி திரு

எதிர்கட்சி துணைத்தலைவர் திரு துரைமுருகன் பேசுகையில் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலம் வரையிலும் தமிழகத்தில் நீட் தேர்வை கொண்டுவரப்படவில்லை என்றும் அவர் மறைவிற்குப் பின்னர் இத்தேர்வு நடைமுறைக்கு வந்ததாகவும் எடுத்துரைத்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் நீட் தேர்விற்கு எதிரான நிலைப்பாட்டை அனைவருமே கொண்டிருப்பதாகவும் சட்ட பாதுகாப்பிற்காக தமிழக அரசு அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக தொடர்ந்துள்ள வழக்கில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்றும் அனைவரும் ஒருங்கிணைந்து இவ்விஷயத்தில் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

சண்முகம் சட்டப்பேரவை புதிதாக உருவாக்கப்பட்ட தாலுக்காக்களில் நீதிமன்றங்களை அமைப்பது தமிழக அரசின் விருப்பமாக இருந்தாலும் உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைகளை பெற்றே இதனை செயல்படுத்த முடியும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் புதிய தாலுக்காக்களுக்கு உட்பட்ட பகுதிகளைச் சோந்த வழக்குகளின் எண்ணிக்கை புதிய நீதிமன்றம் அமைப்பதற்கான இடவசதி போன்றவற்றைக் கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரை பெறப்பட்டால் புதிய நீதிமன்றத்தை தமிழக அரசு விரைவாக அமைக்கும் எனக் கூறினார்

சட்டப்ப பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் அரியலூர் ஆகிய இடங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட கருத்துருவிந்கு முதற்கட்ட ஒப்பதல் வழங்கப்பட்டிருப்பதாகக் கூறினார் அடுத்ததாக மத்திய அரசின் அதிகாரக் குழு இதனை பரிசீலித்து அனுமதி வழங்கியதும் இப்புதிய கல்லூரிகளைத் தொடங்குவதற்கான இறுதி கட்ட அனுமதி கிடைத்துவிடும் என்றும் குறிப்பிட்டார்

இவற்றை அறிமுக நிலையிலேயே தி மு க உறுப்பினர்கள் எதிர்த்தனர்

இதனிடையே பிரதமர் தலைமையில் நிதிஆயோக் வல்லுநர்கள் நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து நாளை புதுதில்லியில் ஆய்வு செய்கின்றனர்

மக்களவையில் அடுத்த மாதம் முதல் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படக்கூடும் என்ற நிலையில் வளர்ச்சியை நோக்கமாகக் கொண்டு பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இந்நிலையில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் மத்திய நிதியமைச்சகத்தில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது

இதனிடையே அத்தியாவசியத் தேவைகளன்றி இந்தியர்கள் ஈரானுக்கு பயணத்தை தவிர்க்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஈரானில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் ஈரான் ஈராக் வளைகுடா வான்வழியை இந்திய விமானங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது

பழநோய் தாக்குதல் தென்படுவதாகவும் விவசாயிகள் இப்பகுதி வட்டார வேளாண் அலுவலகத்தை அணுகி நோய்த்தடுப்பு முறைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார் இருவரி தென்காசி மாவட்டம் மருதன் கிணற்றில் இன்று நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் ஆட்சித்தலைவர் திரு